எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வழிபாட்டுத் தலங்கள் வர்த்தக வளாகங்கள் உணவகங்கள் தங்குமிடங்கள் மற்றும் அலுவலகங்கள் நாளை முதல் திறக்கப்பட உள்ளன இத்தகைய இடங்களில் மக்கள் பின்பற்ற வேண்டிய பல்வேறு விதிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது

தும்மல் அல்லது இருமல் வந்தால் முகத்தை மூடி கொள்ள வேண்டும் என்றும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் மருத்துவ உதவி எண்ணை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது

இது பற்றிய வங்கி வாரியான தகவல்கள் மற்றும் மாநில வாரியான தகவல்களையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் வருமான வரி வசூலின் வளர்ச்சி குறைந்து விட்டதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட வளர்ச்சியுடன் ஒப்பிடுகையில் நேரடி வரிவசூல் வளர்ச்சி எதிர்மறைப் போக்கில் இருப்பதாகவும் சில ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது நேரடி வரிவசூல் எதிர்பார்க்கப்பட்ட அளவிற்கு ஏற்பவே குறைந்திருப்பதாகவும் வரலாற்றுச் சிறப்புமிக்க வரி சீர்திருத்தங்களால் ஏற்பட்ட இந்த தற்காலிக மாற்றத்திற்கு இடையிலும் வரி செலுத்தியவர்களுக்குத் திருப்பி அளிக்க வேண்டிய பணம் முந்தைய ஆண்டுகளை விட அதிக அளவில் திருப்பி அளிக்கப் பட்டுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது கார்ப்பரேட் வரி மற்றும் தனிநபர் வருமான வரி சீர்திருத்தங்களால் ஏற்பட்ட தாக்கத்தைக் கழித்து விட்டுப் பார்த்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப நேரடி வரி வசூல் அதிகரிக்கவே செய்திருப்பதாகவும் கொரோனா சூழ்நிலைக்கு இடையிலும் வரிவசூல் உயர்ந்து இருப்பதற்கு வரி செலுத்துவோர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான அரசின் அன்மைகால முயற்சிகளே காரணம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மக்கள் அனைவரும் பாதுகாப்பான ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அருந்துவதை உணவு உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் நுகர்வோர் மற்றும் அரசு தரப்பினர் அனைவரும் ஒருங்கிணைந்து உறுதிப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ட்விட்டர் செய்தி ஒன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துக் கொண்டு நோய் எதிர்ப்புத் திறனை அதிகரித்துக் கொள்வதும் இந்தியாவில் மக்களின் தேவைகள் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ற பாரம்பரியமான பல உணவுகள் இருப்பதால் குறிப்பாக இளைஞர்கள் ஊட்டச்சத்து இல்லாத துரித உணவுகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தி உள்ளார் ஊட்டச்சத்து நிறைந்த கலப்படமற்ற தூய உணவு ஒவ்வொரு மனிதனின் உரிமை என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் உணவின் பாதுகாப்புத் தரத்தை பராமரிக்க ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருத்தல் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று இது குறித்து மக்களுக்கான கடிதம் ஒன்றை வெளியிட்ட அவர் அரசும் மக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் கொரோனா பிரச்சனையில் இருந்து விடுபட்டு எல்லாத் துறைகளிலும் உயர முடியும் என்றார்

எடப்பாடி பழனிசாமி சுட்டிக் காட்டியுள்ளார்

மாநில அரசின் சுகாதாரத் துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பு ஒன்றில் இத்தகவல்களை தெரிவித்துள்ளது காரைக்கால் ஏனாம் மாகே பகுதிகளில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மற்றொருவர் ஜிப்மர் அவசர சிகிச்சை பிரிவு ஊழியர் ஆவார் இந்திராகாந்தி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்ட மூவரில் ஒருவர் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் டிரைவர் என்றும் மற்ற இருவர் திலாஸ்பேட் மற்றும் புது சாரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது புதுச்சேரியில் நாளை முதல் வழிபாட்டுத் தலங்கள் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் வழிபாட்டுத் தலங்களில் சமூக இடைவெளி உள்ளிட்ட அனைத்து விதிமுறைகளையும் மக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என மாநில அரசின் சிறுபான்மை விவகாரங்கள் துறை செயலர் திரு அபிஜித் விஜய் சவுத்ரி கேட்டுக் கொண்டுள்ளார்

அசோக்குமார் கூறுகையில்

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வழிபாட்டுத் தலங்கள் வர்த்தக வளாகங்கள் உணவகங்கள் மற்றும் தங்குமிடங்கள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன அரசு எத்தனை கட்டுப்பாடுகளை விதித்தாலும் மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் கொரோனா பரவலைத் தடுக்க முடியும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்